நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் இன்று மத்திய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் தொடர்ந்து உறுதியாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் உட்பட அனைவருக்கும் பொறுப்பு இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றைத் தடுப்பதில் இந்தியா உலகிற்கே முன்னுதாரணமாகத் திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அதற்காக நாம் சோர்ந்து விடாமல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ரேஷன் பொருட்களை ஏழைகளுக்கு வினியோகிக்கும் பணிகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் உதவ வேண்டும் என்றும் கொரோனா வைரஸ் பரவாமல் கட்டுப்படுத்துவதற்கான செயலியை கட்சியினர் மக்களிடையே பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் தொடர்ந்து ஊக்கமாகவும் உறுதியாகவும் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மத்திய அமைச்சர்கள் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினருடன் தொடர்புகளை பராமரித்து மாவட்ட நிலையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாவட்ட நிலையில் தீர்வு காணப்படுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கான அரசின் உதவிகள் பயனாளிகளுக்கு உரிய முறையில் சென்று சேருவதையும் அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் மேக் இண்டியா திட்டத்தை ஊக்குவித்து வெளிநாடுகளை நம்பியுள்ள நிலையை மாற்றுவதற்கான வாய்ப்பாகவே கொரோனா பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டுமென பிரதமர் கூறினார்

நகரங்களில் வாடகைக் கார் சேவைகளை ஒருங்கிணைக்கும் மொபைல் சேவைகள் போல நாடு முழுவதும் சரக்கு லாரிகள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் சேவைகளை ஒருங்கிணைக்க புதுமையான மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கலாம் என்றும் பிரதமர் ஆலோசனை வழங்கினார் கொரோனா சவாலை முறியடிக்க பல்வேறு அமைச்சகங்கள் மூலம் மேற்கொள்ளப் பட்டு வரும் பணிகள் குறித்து அதிகாரிகள் இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துக் கூறினர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியா பிரதமர் திரு

இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்படும் கொரோனா கட்டுப்பாட்டுப் பணிகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப் பட்டது கொரோனா கட்டுப்பாட்டுப் பணிகளில் அனுபவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் கூட்டு ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் பயணக் கட்டுப்பாடுகள் காரணமாக இந்தியா வில் சிக்கியுள்ள ஆஸ்திரேலிய மக்களுக்கு உதவ இந்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆஸ்திரேலியா வில் உள்ள இந்திய மாணவர்கள் மற்றும் இதர இந்தியர்கள் ஆஸ்திரேலிய சமூகத்தின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து மதிக்கப் படுவார்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் உறுதி அளித்தார்

அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இதைத் தெரிவித்தார்

லாவ் அகர்வால் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் உட்பட அனைவருக்கும் பொறுப்பு இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

சமாளிக்கத் தேவையான உபகரணங்கள் போதிய அளவில் கிடைப்பதை பிரதமர் உறுதிப்படுத்தி பொது முடக்கத்திற்குப் பிறகு பொருளாதாரத்தை மீட்பதற்கான திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் கொரோனா உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளிலும் நாட்டு மக்களின் ஒற்றுமை மற்றும் தேசப் பற்றில் எவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார்

பிரதமர் திரு

ஒரே சமயத்தில் எல்லா விளக்குகளும் அணைக்கப் படுவதால் மின் வினியோகக் கட்டமைப்பில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரிசெய்ய மின்துறையின் மூத்த பொறியாளர்கள் துணை மின்நிலையங்களில் தயார் நிலையில் இருந்தனர் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்கவே அரசு பொதுமுடக்கம் அறிவித்திருப்பதால் பொதுமுடக்க விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டுமென பிரபல நடிகரும் திரைப்பட இயக்குனருமான ஆர் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் மேலும் கூறுகையில்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதில் இந்தியா உலகிற்கே எடுத்துக்காட்டாகத் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் இன்று மத்திய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் தொடர்ந்து உறுதியாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் உட்பட அனைருக்கும் பொறுப்பு இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்